வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்துள்ளார்

தெள்ளாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில்

தற்போது நாடு திறந்தவெளி கழிப்பிடமில்லா பகுதியாக உள்ளது என்று அவர் அறிவித்தார் இதுகுறித்த வரைபடத்தை அவர் திறந்து வைத்தார்

கிராமப்புறத்திலும் திறந்தவெளி கழிப்பிடமில்லா பகுதிகள் இருப்பதாக தெரிவித்தார் மக்களின் பங்களிப்போடு தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இது செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இதனை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்

தண்ணீரை மறுகழற்சி செய்யும் நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுமாறு அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் நாட்டின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்துள்ளதை ஹூஸ்டனில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்ச்சியின் மூலம் காண முடிந்ததாக அவர் கூறினார் சர்வதேச அளவில் இந்திய பாஸ்போர்ட்டுகளுக்கு முக்கியத்துவம் பெருகி வருவதாகக் கூறிய அவர் இந்திய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதாக கூறினார் சிறந்த ஜனநாயக நாடாக விளங்கும் இந்தியாவை சர்வதேச நாடுகள் ஆர்வமுடன் உற்றநோக்கி வருவதாக தெரிவித்தார் முன்னதாக சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்திக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார்

மேற்கு வங்க மாநிலத்தில் வெள்ள நிலமையை கண்காணிப்பதற்காக அம்மாநில அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழு தமது பணியை நேற்று தொடங்கியது தலைமைச்செயலாளர் திரு ராஜிப் சின்ஹா தலைமையிலான குழு காணொலி காட்சி மூலம் மாவட்ட நிர்வாகங்களிடம் வெள்ள நிலைமை மற்றும் மீட்பு நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தாமோதர் பள்ளத்தாக்கு தடுப்பணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதால் மாவ்டா முர்ஷிதாபாத் ஹவ்ரா மற்றும் ஹூக்ளி மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது நாட்டில் கற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பர்யேடன் பர்வ் என்ற நிகழ்ச்சி நேற்று புதுதில்லியில் தொடங்கியது

நம் நாட்டை காண வாருங்கள் என்று கற்றுவா பயணிகளுக்கு அழப்பு விடுக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியை மத்திய தகவல் மற்றும் ஒலிரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் சுற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் சிங் பட்டேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்

மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மூலம் இவ்விருது வழங்கப்படுகிறது சர்வதேச வயதானவர்கள் தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டதன் ஒரு பகுதியாக இவ்விருது நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது தில்லி கத்ரா இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி ரயில் நிலையத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

வர்த்தக ரீதியான இந்த ரயில் போக்குவரத்து நாளை மறுநாள் முதல் தொடங்குகிறது இதற்கான பயணச்சீட்டு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் முன்பதிவு செய்யப்படுகிறது செவ்வாய்க்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் இந்த ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடல் உறுதி இந்தியா திட்டத்தின் மூலம் உடலியல் தொடர்பான நடவடிக்கைகள் மேம்பட்டுள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை செயலாளர் திரு ராதே ஷியாம் ஜுவானியா கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இது பயனளிப்பதாக கூறினார் நாட்டில் விளையாட்டின் தரம் உயரும் வகையில் இந்த இயக்கம் செயல்படும் என்று தெரிவித்தார் அவர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்ப செய்யவுள்ளது

பயிர் காப்பீட்டுத் திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று கூறினார்

பீகார் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பட்னா வைஷாலி பெகுசராய் கஹாரியா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் இரண்டு நாட்கள் விடுமுறை அளித்து பட்னா நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே வெள்ளம் காரணமாக புன்புன் கங்கா சோனே பாக்மதி மற்றும் கோசி ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது

மான்செஸ்டரில் நடைபெற்ற தமது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் புதிய பிரக்சிஸ்ட் ஒப்பந்தத்தில் தாம் மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்கள் குறித்து விளக்கினார்

விஜய் ரூபாணி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அப்போது பேசிய அவர் உடல் உறுதி மற்றும் தூய்மை இந்தியா இயக்கம் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

அப்போது அவர்கள் சாலைகளில் இருந்த பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அகற்றினர் தூய்மை இயக்கத்திற்கான சிறந்த தூதர் விருது முன்னாள் கிரிக்கெட் வீரர் சக்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டது

அப்போது பேசிய அவர் தூய்மை இயக்கம் மத்திய மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார் இதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு பிரதமர் முதல் கிராம பஞ்சாயத்தார் வரை தங்களது பங்களிப்பை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார்

உலகின் முன்னணி குத்துச்சண்டை வீராங்கனைகள் பங்கேற்கும் இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பத்து பேர் பங்கேற்கின்றனர்